முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பத்தரை லட்சத்தை இன்று தாண்டியது

நரேந்திரமோடி அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் அளவிலான காணொலி பிரம்மாண்ட ஹேக்கத்தான் போட்டிகளின் உலக இறுதிச்சுற்றில் நாளை சிறப்புரையாற்றுகிறார்

நாடு எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு புதுமையான திறன்சார் அறிவின் அடிப்படையில் மாணாக்கர் டிஜிட்டல் முறையில் செயற்கை நுண்ணறிவு திறன் மூலம் தீர்வுகளைக் காண்பதே ஹேக்கத்தானின் சிறப்பம்சமாகும் அரசுசார் துறைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் தொழில்ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண மாணவர்களுக்கு இதன்மூலம் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுவதாகவும் மனிதவள அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் முதல்நிலையிலான ஹேக்கத்தான் போட்டிகள் கல்லூரிகள் அளவில் நடைத்தப்பட்டு தேசிய போட்டிகளுக்கு மாணாக்கா் தோ்வு செய்யப்பட்டனர்

புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து மாலை நான்கரை மணிக்கு அவர் மக்களிடம் எடுத்துரைக்கிறார்

எடப்பாடி கே

இதன்படி

சென்னை பதிவுத்துறை தலைவர் அலுவலக இணைப்புக் கட்டிடம் அம்பத்தூர் கொன்னூர் சுங்குவார்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளின் சார்பதிவாளர் கட்டிடங்கள் திருப்பூர் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக வளாகம் பாலக்கோடு வணிகவரி அலவலக கட்டிடங்கள் இதில் அடங்கும்

சம்பத் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு

வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

எடப்பாடி கே

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அறிஞர் அண்ணாவின் பெயரும் புறநகர் பேருந்து மெட்ரோ நிலையத்திற்கு டாக்டர் ஜெ ஜெயலலிதாவின் பெயரும் சூட்டப்படும் எனவும் அறிவித்துள்ளார்

இதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இத்தியாகத் திருநாளில் திருக்குர்ஆன் போதிக்கும் அன்பு அமைதி மனித நேயம் ஆகியவந்றை மனதில் நிறுத்தி அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையாக வாழ்ந்திட வாழ்த்தியுள்ளார்

இதனிடையே ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிகாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டத்தில் குடிநீர் இணைப்புத் திட்டங்கள் அனைத்து இல்லங்களுக்கும் சென்றடையும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

சண்முகம் இன்று வழங்கினார்

டாக்டர் வனிதா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கோவிட் தொற்று அறிகுறி தென்படுபவர்கள் மருத்துவமனைக்கு உடனடியாக வந்து பரிசோதனை செய்து கொள்ளுமாறு திருச்சி கி

விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மீன் டாக்டர் வனிதா அறிவுறுத்தி உள்ளார்

மலர்விழி கூறியிருக்கிறார்

பணி ஓய்வு திருச்சி அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சி பொறுப்பாளர் திரு

முருகேசன் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்

திருச்சி தூத்துக்குடி கொடைக்கானல் வானொலி நிலையங்களிலும் பட்டுக்கோட்டை தொலைக்காட்சி அஞ்சல் நிலையத்திலும் அவர் பணியாற்றி உள்ளார்

வடக்கு கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது வேலூர் கிருஷ்ணகிரி விழுப்புரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருவள்ளுர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது